இன்று உரையாற்றுகிறார்

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார்

மூன்று மூன்று சதவீதமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது

முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா்

செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது இனி விரிவான செய்திகள் ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதாரம் மற்றும் சமூக அமைப்பின் உயர்நிலை மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று நிறைவு உரையாற்றுகிறார் இந்திய நேரப்படி இன்று இரவு எட்டரை மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் உரையாற்றுகிறார் இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஐ நா பாதுகாப்பு சபையில் நிரந்தரம் அல்லாத உறுப்பிளர் இடத்திற்கு இந்தியா தேர்வு செய்யப்பட்ட பின்னா் பிரதமா் முதல் முறையாக உரையாற்றுவது குறிப்பிடத்தக்கது

அதற்கேற்ப கொள்கைகள் வகுப்பதற்கு பரிந்துரைகளை அளிக்கும் அமைப்பாக இது செயல்படுகிறது பாதுகாப்புத்தறை அமைச்ச் திரு ராஜ்நாத்சிங் ஜம்மு கஷ்மீர் மற்றம் வடாக் யுனியன் பிரதேசங்களுக்கு உட்பட்ட எல்லைப்பகுதிகளில் இனறு ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் இந்தியா சீனா இடையேயான எல்லைப் பிரச்சினை குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அமைதியான முறையில் பிரச்சினைக்கு தீர்வுகாண இந்தியா விரும்புவதாகவும் தெரிவித்தார் அதே நேரத்தில் எந்த அளவிற்கு இந்த பிரச்சிளைக்கு தீர்வு காணப்படும் என்பது குறித்து தம்மால் உறுதியான உத்தரவாதம் தற்போது அளிக்க முடியாது அவர் குறிப்பிட்டார் உலகிள் எந்த ஒரு சக்தியாலும் இந்தியாவிள் ஒரு இஞ்ச் நிலத்தைக்கூட எடுத்துக் கொள்ள முடியாது என்றும் அவா உறுதிபட தெரிவித்தார் பாதுகாப்பு அமைச்சருடன் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின்ராவத் ரானுவ தலைமை தளபதி ஜெனரல் எம் எம் நரவாணே ஆகியோரும் சென்றிருந்தனா் வடாக்கில் ஆய்வுப் பணிகளை முடித்துக் கொண்டு திரு ராஜ்நாத்சிங் ஸ்ரீநகர் புறப்பட்டுச் சென்றார்

இரண்டு நாள் பயணமாக லடாக் சென்றுள்ள அவர் இந்தியா சீனா எல்லைப் பகுதியில் நிலவி வரும் தற்போதைய நிலைமை குறித்து ரானுவ உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார் சுய சார்பு இந்தியாவை உருவாக்குவதற்கு புதுமையான தீர்வுகளை கண்டறிய வேண்டுமென்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் புதிய தொழில் முனைவோர்களை கேட்டுக் கொண்டுள்ளார்

அரசு புதுமையான கண்டுபிடிப்புகளுக்கு எப்போது ஊக்கம் அளித்து வருவதாகவும் உள்நாட்டு தொழில் முனைவோர்களுக்கு அரசு முன்னுரிமை அடிப்படையில் ஆதரவு அளித்து வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டுள்ளார்

அத்தியாவசியப் பொருட்கள் விநியோகத்திற்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அதேவேளையில் மத்திய மாநில அரசுகளின் சில முக்கிய துறைகள் அலுவலகங்கள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

இரண்டு மணி நேரத்தில் இத்தகைய மருத்துவமனையை எந்த இடத்தில் வேண்டுமானாலும் உருவாக்க முடியும் என்று மாணவர்கள் தெரிவித்துள்ளனர்

மருத்துவமனையில் நோயாளிகளை தனிமைப்படுத்தி சிகிச்சை இந்த சிறிய அளிக்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது

பொது மக்களின் முழு ஒத்துழைப்பு இருந்தால்தான் நோய் தொற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார்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 ஊரடங்கு காலத்தில் மின் கட்டணம் வசூலிப்பதில் எந்த குளறபடியும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் பவானி ஆற்றின் குறுக்கே ஏழு தடுப்பணைகள் கட்டப்படும் என்றும் முதலமைச்சா் அறிவித்தாா் அத்திக்கடவு அவினாசி திட்டம் அடுத்த ஆண்டு முழுமையாக நிறைவுபெறும் என்றும் அவா கூறினாா

இக்கருவி மூலம் உயர் ஒட்ட ஆக்ஸிஜன் வழங்கும் போது நோயாளிகளுக்கு ஏற்படும் தீவிர மூக்கத்திணறல் குறைந்து நுரையீரல் பாதிப்பினை தடுத்து வெகு விரைவில் நுரையீரல் இயல்பு நிலைக்கு திரும்ப ஏதுவாக அமையும் என்று அவர் தெரிவித்துள்ளார் நோயாளிகள் இக்கருவியை தேவைப்படும் போது தானாகவே பொருத்திக் கொள்ளவும் அகற்றவும் முடியும் என்றும் டாக்டர் விஜயபாஸ்கர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி முறையைக் கொண்டுவர வேண்டுமென்று கோரி தாக்கல் நாடு செய்யப்பட்ட பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது இது தொடாபான மனுவை விசாித்த நீதிபதி திரு சந்திரகுட் தலைமயிலான அமாவு இது கொள்கை ரீதியாக எடுக்கப்பட வேண்டிய முடிவாகும் என்றும் இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் கூறியது இது தொடர்பாக மனுதாரர் மத்திய அரசை தொடர்பு கொள்ளுமாறும் நீதிபதிகள் கேட்டுக் கொண்டனர் ஐ சி எஸ் இ மற்றும் சி பி எஸ் இ ஆகிய பாடத்திட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரே நாடு ஒரே கல்விமுறை என்ற அடிப்படையில் செயல்படுத்த வேண்டுமௌ மனுதாரா் தமது மனுவில் குறிப்பிட்டிருந்தாா்

இதில் ஏழு நட்சத்திர ஏற்றுமதியாளர்களும் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்த பகுதியை உயர்மட்ட பகுதியாக மாற்றுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதன் காரணமாக பல விலங்குகள் இந்த ஆண்டு பாதுகாக்கப்பட்டுள்ளதாகத் தெரிவித்துள்ளார் ஜம்மு கஷ்மீரின் குல்ஹாம் மாவட்டத்தில் இன்று காலை பாதுகாப்புப் படையினருடன் நடந்த மோதலில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனா் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாகக் கிடைத்த தகவலையடுத்து மத்திய ரிசர்வ் பாதுகாப்புப் படையினருடன் மாநில காவல்துறையினரும் இணைந்து தீவிரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது இந்த மோதல் சம்பவம் நடைபெற்றதாக குல்ஹாம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளா் திரு குருவிந்தா் பால்சிங் தெரிவித்துள்ளாா்

அந்தமான் நிகோபர் தீவு பகுதிகளில் இன்று காலை இரண்டு முறை நிலநடுக்கம் ஏற்பட்டது